நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் ஆயுஷ் முறை மருத்துவர்களுடன் உரையாடினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி யின் மன் கி பாத் நிகழ்ச்சி வானொலியில் நாளை ஒலிபரப்பாக உள்ளது கொரோனா வைரஸ் நிலவரங்களை சமாளிக்க மத்திய அரசு மாநிலங்களுக்கு சிறப்பு மானியம் வழங்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி

கொரோனா வைரசைக் கட்டுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் ஆயுஷ் முறை மருத்துவர்களுடன் கலந்தரையாடினார் நாட்டு மக்களின் உடல் நலத்தைப் பேணுவதில் நீண்ட கால மரபு கொண்ட ஆயுஷ் துறையினர் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கவும் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கவும் தேசிய அளவிலான ஆயுஷ் கட்டமைப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டார் மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் தற்போது மேற்கொண்டு வரும் வீட்டிற்குள் யோகா இயக்கத்தை பிரதமர் பாராட்டினார் ஆயுஷ் துறையினர் சானிடைசர் போன்ற அத்தியாவசியப் பொருட்களின் உற்பத்தியில் ஈடுபடலாம் என்றும் அவர் ஆலோசனை வழங்கினார் ஆயுஷ் மருத்துவ முறைகளில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு மருந்து இருப்பதாக சிலர் கூறுவது எந்த அளவிற்கு உண்மை என்பதை ஆயுஷ் விஞ்ஞனிகள் ஆராய்ந்து தவறுகளைத் தடுக்க வேண்டும் என பிரதமர் மேலும் வலியுறுத்தினார் கொரோனா வைரஸ் சவாலை முறியடிப்பதில் வானொலிக்கு முக்கியப் பங்கு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அதிக எண்ணிக்கையில் மக்களை சென்றடைவதில் வானொலிக்கு இணையில்லை என்றும் தற்போது மக்களிடையே கவலையைக் குறைத்து நம்பிக்கை உணர்வை மேம்படுத்துவதில் வானொலி முக்கியப் பங்காற்ற முடியும் என்றும் ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

பிரதமரின் இந்தி மொழி உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் ஒலிபரப்பாகும்

கொரேனா வைரஸ் நிலவரங்களை எதிர்கொள்ள புதுடில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தேசிய தொலைநிலை மருத்துவ ஆலோசனை மையத்தை மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இன்று தொடக்கிவைத்தார்

கொரோனா வைரஸ் தேசிய தொலைநிலை மருத்துவ ஆலோசனை மையத்தை உலகின் எந்தப் பகுதியில் இருந்தும் தொடர்புகொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது கொரோனா வைரசுக்கு மருந்து கண்டுபிடிப்பதற்கான உலக சுகாதார அமைப்பின் ஒன்று பட்ட சோதனை முயற்சிகளில் இந்தியா விரைவில் பங்கேற்கும் என இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் கொள்ளை நோய் ஆராய்ச்சிப் பிரிவுத் தலைவர் டாக்டர் ரமண் கங்காகோத்கர் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடி க்கு கடிதம் எழுதியுள்ளார்

நடப்பு கொரோனா போன்ற நெருக்கடி நிலவரங்களில் மத்திய அரசு ரிசர்வ் வங்கியிடம் இருந்து கடன் வாங்க ழுடியும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக் காட்டியுள்ளார்

நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அக்கவுன்ட் வோட்டை அவையில் தாக்கல் செய்வார்

கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பதற்கான ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி பல்வேறு பகுதிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள உழவர் சந்தைக்கு இன்று காலை அவர் சென்று காய்கறிகளை வாங்க வருவோர் சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறார்களா என்பது குறித்து ஆய்வு செய்தார் பின்னர் விற்பனையாளர்கள் மற்றும் பொது மக்களிடம் கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பதன் அவசியம் குறித்தும் முக கவசம் அணிய வேண்டியதன் தேவை குறித்தும் எடுத்துரைத்தார் புதுச்சேரியில் அத்தியாவசியப் பொருட்கள் தடையின்றி கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதால் மக்கள் வீட்டில் இருந்து வெளியே வராமல் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதில் ஒத்துழைக்க வேண்டுமென முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில்

சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து தமது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து

புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பொது முடக்கத்தை அமல் படுத்தும் அதே வேளை அத்தியாவசியப் பொருட்கள் தடையின்றி மக்களுக்குக் கிடைப்பதை உறுதிப் படுத்துவதில் அனைத்துத் துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமென அஇதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் மத்திய நிதி அமைச்சர் அறிவித்துள்ள இலவச அரசி பருப்பை ரேஷன் கடைகள் மூலம் மக்களுக்கு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் பெரிய மார்க்கெட்டில் கும்பலாக மக்கள் கூடுவதைத் தவிர்க்கும் வகையில் உப்பளம் தொகுதியில் உள்ள துறைமுகத்தில் காய்கறி மற்றும் மீன் விற்பனைக்கு ஏற்பாடு செய்யலாம் என்றும் கூறினார்

ராஜாங்கம் கோரியுள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் மூடப்பட்டுள்ள கடைகள் மற்றும் சிறு தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களுக்கு வழக்கம் போல் ஊதியம் வழங்கப் படுவதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் புதுச்சேரியில் தங்கி உள்ள வெளிமாநில தொழிலாளர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு பேரிடர் மேலாண்மைத் துறை மூலம் சமைத்த உணவை அரசே வழங்க வேண்டும் என்றும் கோரினார்

இளங்கோ கோரியுள்ளார்

நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் ஆயுஷ் முறை மருத்துவர்களுடன் உரையாடினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி யின் மன் கி பாத் நிகழ்ச்சி வானொலியில் நாளை ஒலிபரப்பாக உள்ளது கொரோனா வைரஸ் நிலவரங்களை சமாளிக்க மத்திய அரசு மாநிலங்களுக்கு சிறப்பு மானியம் வழங்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி